தொகுதிகளில் இன்று மாலையுடன் முடிவடைந்தது

மக்களவை ஐந்தாம் கட்ட தேர்தலுக்காள வேட்புமலுத்தாக்கல் இன்று முடிவடைந்தது

பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

அகஸ்டாவெஸ்லேண்ட் வழக்கில் தொடர்புடைய கிறிஸ்டியன் மைக்கேலுக்கு ஜாமீன் வழங்க தில்லி நீதிமன்றம் மறுத்துவிட்டது

தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தோ்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது

சித்திரைத் திருவிழாவையொட்டி மதுரை மக்களவைத் தொகுதியில் மட்டும் இரவு எட்டு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது

பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் சென்னை சாலிகிராமத்திலும் மத்திய அமைச்ச் திரு பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலிலும் வாக்களித்தனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி சிதம்பரத்திலும் பாமக நிறுவனர் ராமதாசு தைலாபுரத்திலும் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் சென்னை மருத்தவர் ச சாலிக்கிராமத்திலும் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கலிங்கப்பட்டியிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் சிதம்பரத்திலும் இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியியன் மாநில செயலாளர் திரு முத்தரசன் திருவாரூர் மாவட்டம் திருத்துரைப்பூண்டி அருகே உள்ள வேலூர் கிராமத்திலும் மக்கள் நீதி மையம் கட்சித் தலைவர் திரு கமலஹாசன் சென்ளை ஆழ்வார்பேட்டையிலும் தங்கள் வாக்குரிமையை செலுத்தினர் திரையுலக நட்சத்திரங்கள் பலரும் காலையிலேயே ஜனநாயகக் கடமையை நிறைவேற்றினா் தமிழகத்தில் பெரிய அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரையில் சித்திரைத் திருவிழாவை முன்னிட்டு இரவு எட்டு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் தற்போதும் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதாக எம்து ம்துரை செய்தியாளர் தெரிவிக்கிறார் வாக்குப்பதிவு முடிவடைந்த இடங்களில் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்

காங்கிரஸ் பிஜேபி இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிரதம் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலத்தில் இன்று தேர்தல் பிரக்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்களை கவுரவிக்க காங்கிரஸ் தவறிவிட்டதாகக் குற்றம்சாட்டினார் எல்லைக்கு வெளியேயிருந்து வரும் தீவிரவாதத்தை தமது தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு முழு அளவில் கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் ஒரிரு மாவட்டங்களைத் தவிர நாட்டின் வேறு எந்த பகுதிகளிலும் பயங்கரவாதிகளை நுழையவிடாமல் தடுக்கப்பட்டதாகவும் திரு மோடி கூறினார் காங்கிரஸ் தலைவா் திரு ராகுலகாந்தி உத்திரபிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக அவர் குற்றம்சாட்டினார் புதிய வேலைவாய்ப்புக்களை உருவாக்கவும் பிஜேபி தலைமையிலான அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குறை கூறினார்

இத்திட்டத்தின் கீழ் வறுமைக்கேட்டிற்கு கீழ் வசிக்கும் குடும்பங்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் திரு ராகுல்காந்தி கூறினார் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா இன்று சத்திஷ்கரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஏழை மக்களின் மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தாா்

மனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும் ஏழு மாநிலங்களுக்குட்பட்ட இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்புப் படைகளின் செயவ்பாடுகள் குறித்து கருத்துக்களைத் தெரிவிக்கக்கூடாது என்று பிஜேபி யின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முக்தார் அபாஸ் நக்விக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளதுமூ உத்திரபிரதேச மாநிலம் ராம்பூரில் கடந்த மூன்றாம் தேதி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய திரு முக்தார் அபாஸ் நக்வி பாதுகாப்புப் படை குறித்து கருத்து தெரிவித்ததாக பெறப்பட்ட புகார் தொடர்பாக தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்தது தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறும் வகையில் எதிர்காலத்தில் எவ்வித நகருத்தையும் தெரிவிக்கக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதைத் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறது

உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பொருட்கள் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அகஸ்டாவெஸ்லேண்ட் ஹெலிகாப்டர் பேர வழக்கில் தொடர்புடைய கிறிஸ்டியன் மைக்கேலுக்கு ஜாமீன் வழங்க தில்லி நீதிமன்றம் மறுத்துவிட்டது அமலாக்க இயக்குநரகம் புலன் விசாரணை மேற்கொண்டு வரும் இந்த வழக்கில் மைக்கேல் தனது குடும்பத்தினருடன் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட ஜாமீன் வழங்குமாறு மனு தாக்கல் செய்திருந்தார்

நேபாள விஞ்ஞானிகள் இந்த செயற்கைக்கோளை தயாரித்துள்ளனர் அந்நாட்டு பிரதமர் திரு கே பி சர்மா ஒலி விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது மல்யுத்த போட்டிகளுக்கான சா்வதேச தரவரிசைப் பட்டியிலில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா முதலிடத்தைப் பிடித்தார்